முதலமைச்சர் திரு எடப்பாடி

பிரதமர் திரு நரேந்திரமோடி ஐ

பொருளாதார சமூக கவன்சிலின் உயர்நிலை காணொலி கூட்டத்தில் இன்று மாலை உரையாற்றுகிறார்

நம் நாட்டின் நிலப்பகுதி எதையும் யாராலும் கைப்பற்ற முடியாது என மத்திய பாதுகாப்பு துறை அமைச்சர் திரு

திறக்கப்படும் என்று மாநில செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு

முதலமைச்சர் தமிழகத்தில் அத்திக்கடவு அவினாசி கூட்டு குடிநீர் திட்ட பணிகள் அடுத்தாண்டு டிசம்பர் மாதத்திற்குள் நிறைவேற்றப்படும் என்று முதலமைச்சர் திரு

எடப்பாடி

மேலும் கோவிட் தடுப்பு பணிகள் குறித்த ஆவணப்பட குறுந்தகட்டையும் முதலமைச்சர் வெளியிட்டார் தொடர்ந்து ஈரோடு மாவட்ட வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து அனைத்து துறை முதன்மை அலுவலர்களுடன் முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டார்

தொடர்ந்து சிறுகுறு நடுத்தர தொழில் கூட்டமைப்பு நிர்வாகிகளுடனும் முதலமைச்சர் ஆலோசனை கலந்தார் விவசாய சங்க பிரதிநிதிகள் மகளிர் சுய உதவிக்குழுக்களுடனும் முதலமைச்சர் சந்தித்து பேசினார்

கட்டுப்பாட்டு பகுதிகளில் சுகாதாரப்பணிகள் முழுவீச்சில் நடைபெறுவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார்

நரேந்திரமோடி ஐ

பொருளாதார சமூக கவுன்சிலின் உயர்நிலை காணொலி கூட்டத்தில் இன்று மாலை உரையாற்றுகிறார்

மேலும் தனியார் துறை கல்வித்துறை மற்றும் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் பிரதிநிதிகளும் இதில் பங்கேற்கின்றனர்

மாநாட்டில் பன்முக தன்மைக்கான நடைமுறைகள் வலுவான இந்த தலைமையில் உலகளாவிய நடவடிக்கைகளை பலப்படுத்துவது அனைவரையும் உள்ளடக்கிய பங்களிப்பு ஆகியவை குறித்து விரிவாக விவாதிக்கப்படுகிறது

பாதுகாப்பு கவுன்சிலில் வரும் ஆண்டிற்கான தற்காலிக உறுப்பினராக இந்தியா தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னணியில் பிரதமர் இதில் உரையாற்றுவது முக்கியத்துவம் பெறுகிறது ஹர்தீப்சிங் பூரி சர்வதேச விமானப் போக்குவரத்து சில நிபந்தனைகளுடன் இன்று முதல் இயக்கப்படுவதாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ஹர்தீப்சிங் பூரி தெரிவித்துள்ளார்

ராஜ்நாத்சிங் இந்திய நாட்டின் நிலப்பகுதி எதையும் எந்த சக்தியாலும் கைப்பற்ற முடியாது எனபாதுகாப்பு துறை அமைச்சர் திரு

கிழக்கு லடாக் லே ஸ்டாக்நாவில் ராணுவ வீரர்களின் செயல்பாடுகளையும் ராணுவ தளவாடங்களையும் இன்று பார்வையிட்ட பின்னர் பாதுகாப்பு வீரர்களிடையே உரையாற்றிய அவர் நமது வலிமையும் பலமும் தேசிய அளவில் பெருமை வாய்ந்தது என எடுத்துரைத்தார் பாதுகாப்பு படையினரின் வீரமும் தியாகமும் என்றுமே நாட்டு மக்களுக்கு ஒரு உத்வேகம் அளிப்பதாக கூறிய அவர் நமது சக்திக்கு யாராலும் ஊறுவிளைவிக்க முடியாது என்றும் பெருமிதம் தெரிவித்தார் ராணுவ வீரர்களின் சாகச நிகழ்ச்சிகளையும் அமைச்சர் பார்வையிட்டார்

நரவனே உள்ளிட்டோர் உடன் இருந்தனா்

இந்நிலையில் கோவிட் தடுப்பு பணிகள் குறித்து தமிழக தலைமை செயலாளர் திரு சண்முகம் பல்வேறு மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடன் இன்று மாலை காணொலி மூலம் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார் தளர்வுகளுடன் ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் சென்னை மதுரை திருவண்ணாமலை வேலூர் தேனி உள்ளிட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடன் மாவட்டங்களில் நோய்த்தடுப்பு நடவடிக்கைகளை மேலும் தீவிரப்படுத்துவது உள்ளிட்டவை குறித்து அவர் ஆலோசிக்க உள்ளார் கடம்பூர் ராஜீ தென் மாவட்டங்களில் அதிகரித்து வரும் கோவிட் தொற்றை ஓரிரு வாரங்களில் கட்டுப்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில செய்தி விளம்பர துறை அமைச்சர் திரு

கோவிட் தொற்று முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டு மக்கள் இயல்பான நிலைக்கு திரும்பும்போதுதான் திரையரங்குகள் திறக்கப்படுவதற்கான சாத்தியம் இருப்பதாக அமைச்சர் கூறினார் மதுரை சந்திரமோகன் வாய்ஸ் மதுரை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் நடமாடும் மருத்துவமுகாம்கள் மூலம் கொரோனா அறிகுறி உள்ளவர்களுக்கு உரிய பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு உடனடி சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக மாவட்ட கொரோனா தடுப்பு கணிப்பாய்வு அலுவலர் திரு சந்திரமோகன் தெரிவித்துள்ளார்

அசோகன் வாய்ஸ் தமிழகத்தில் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் மாணாக்கர் சேருவதற்கு இணையதளம் வாயிலாக வரும் திங்கட்கிழமை முதல் விண்ணப்பிக்கலாம் என மாநில உயர் கல்வித்துறை அமைச்சர் திரு

அசோகன் எமது செய்திப்பிரிவிடம் பேசுகையில்

புவியரசன் தெரிவித்துள்ளார்